செலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுகாரணமாகசிலதேர்வுகளைமத்தியபணியாளர் தேர்வாணையம் ஒத்திவைத்துள்ளது

மருந்தபொருட்கள் மற்றம் அத்தியாவசியமருத்துவஉபகரணங்கள் நாட்டில் ஆகியவற்றைதடையின்றிவிநியோகம் செய்வதைஉறுதிசெய்யவேண்டுமென்றுமருந்துஉற்பத்தியாளர்களைபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

மருந்துஉற்பத்தியாளர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஉரையாற்றியபிரதமர் கொரோனாதொற்றுக்குஎதிரானபணிகளில் ஈடுபட்டுவரும் மருந்துதுறைக்குபாராட்டுக்களைதெரிவித்துக்கொள்வதாககுறிப்பிட்டார் கோலிட் தொற்றின் இரண்டாவதுஅலைபரவிவருவதைகருத்தில் கொண்டுதேவையானமருந்தஉற்பத்தியைஅதிகரிக்கவேண்டுமென்றுஅவர் அறிவுறுத்தினார்

எதிர்காலநலனைகருத்தில் கொண்டுமேலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுமாறுமருந்து ற்பத்தியாளர்களை அவர் வலியுறுத்தினார் புதியமருந்துகள் மற்றும் ஒழுங்குமுறைநடவடிக்கைகளில் அரகசீர்த்திருத்தங்களைமேற்கொள்ளும் என்றுபிரதமர் உறுதிஅளித்தார்

இங்குறித்து பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானகூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

தடுப்பூசியின் விலைகுறித்துவெளிப்படையாகஉற்பத்தியாளர்கள் அறிவிக்கவேண்டுமென்றுகூறப்பட்டுள்ளது

மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்களுக்குதேவையின் அடிப்படையில் மத்தியஅரசுகோவிட் தடுப்பூசிகளைஒதுக்கும் என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

அப்போதுஅவர் பல்வேறுநகரங்களில் பணிபுரியும் தங்கள் சகமருத்துவர்களுடன் இணையவழியாகதொடர்பு கொண்டுசிகிச்சைதொடர்பான ஆலோசனைவழங்குமாறுகேட்டுக்கொண்டார்

இதரநோய்களுக்கும் தொலைமருத்துவம் வாயிலாகசிகிச்சைஅளிக்குமாறும் மருத்துவர்களைபிரதமர் வலியுறுத்தினார் நோய் தொற்றுகாலத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்கள் சிறந்தசேவையாற்றியதாகவும் இதன் மூலம் நோய் தொற்றைகட்டுப்படுத்தமுடிந்ததாகவும் கூறினார் இரண்டாம் அலைபரவிவரும் நிலையில் மருத்துவர்கள் நோய் தொற்றின் மற்றும் முன்களபணியாளர்கள் அதனைஎதிர்கொண்டுலட்சக்கணக்கானமக்களின் உயிர்க்காக்கும் பணியில் ஈடுபட்டுவருவதாகதெரிவித்தார் கோவிட் க்குஎதிரானமிகப்பெரிய ஆயுதமாகவிளங்கும் தடுப்பூசியைநோயாளிகள் செலுத்திக்கொள்ளமருத்துவர்கள் ஊக்கம் அளிக்கவேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

மும்பை ரயில்வேகோட்டத்தில் உள்ளகளம்பொலிசரக்குழுனையத்தில் ஆக்சிஐன்களைஏற்றவும் இறக்கவும் உரியவசதிகள் செய்யப்பட்டுள்ளன

இதற்கிடையே அனைத்துளய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்தவமனைஆகிய இடங்களில் ஆக்சிறன் க்படிய மருத்துவப்படுக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது அத்துடன் வென்டிவேட்டர்களுடன் கூடிய அவசரசிகிச்சைபிரிவுகளில் உள்ளமருத்துவப் படுக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுகாரணமாகசிலதேர்வுகளைமத்தியபணியாளர் தேர்வாணையம் ஒத்திவைத்துள்ளது அந்தவகையில் இம்மாதம் நடைபெற இருந்தகுடிமைபணிநேர்முகத் தேர்வு பொருளாதாரபணிதேர்வு புள்ளியியல் பணிதேர்வு ஆகியவை மறு தேதிகுறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

மேற்குவங்க மாநிலத்தில் எஞ்சியுள்ளசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரத்தில் பெரியஅளவிலானகூட்டங்கள் நடத்தப்படாதுஎன்றுபிஜேபிமுடிவு செய்துள்ளது

இக்கூட்டங்கள் திறந்தவெளியில் நடத்தப்படும் என்றும் பிஜேபிதெரிவித்துள்ளது

வழக்கமானகூட்டமேரயில் நிலையங்களில் காணப்படுவதாகவும் இதுகுறித்ததவறானஊடகதகவல்களைநம்பவேண்டாமென்றும் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் ரயில் சேவைகள் நிறுத்தப்படாதுஎன்றும் ரயில்வேஅமைச்சகஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

ஆடவர் பிரிவில் மனிஷ்சுமீத் ஆகியோர் காலிறுதிசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

சென்னையில் இன்றுநடைபெறஉள்ளபோட்டியில் தில்விஅணி மும்பை அணியைஎதிர்கொள்கிறது